கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

கூறியுள்ளது

பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது

இருப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது

சந்தோஷ் கால்பந்து கோப்பையை முப்படைகள் அணி வென்றுள்ளது

நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் கொழும்பில் உள்ள மூன்று கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் குடியிருப்பு பகுதி ஒன்றிலும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை ஈஸ்டர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கே கூறியுள்ளார்

பெரும்பாவான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தற்கொலைப் படை தாக்குதல் என விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

இந்த தொடர் குண்டுவெடிப்பு சும்பவத்தால் வதந்தி பரவாமல் தடுப்பதற்காக சமூக வலைதளங்களின் பயன்பாட்டிற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது இலங்கை முழுமைக்கும் இன்று மாலை ஆறு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை ஊடரங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த குண்டுவெடிப்புச் சம்பவத்திற்கு இதுவரை அமைப்பம் பொறுப்பேற்கவில்லை இதுகுறித்து விசாரணை முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு பாதுகாப்புப் படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அப்பாவி மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் இந்த குண்டுவெடிப்புச் சம்பவத்தை வன்மையாகக் கண்டித்துள்ளார் இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கே ஆகியோரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட திரு நரேந்திர மோடி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு எழுந்துள்ள சூழ்நிலை குறித்து கேட்டறிந்தார் இலங்கைக்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ாஸ்டர் திருநாளன்று கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடைபெற்ற இந்தத் தாக்குதல் சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார் பாமக தமாகா இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்தத் தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன அமெரிக்கா பிரிட்டன் நியூசிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை வன்மையாகக் கண்டித்துள்ளன

தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் உச்சக்கட்ட இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

இதனிடையே ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மலுக்கள் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளபட்டன இந்த தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாள் ஆகும்

தேர்தல் ஆணையம் இதற்கான தேதியை விரைவில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் தேசிய பாதுகாப்பு ஆவோசனை வாரியம் மாற்றி அமைக்கப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் புது தில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த அவர் தேசிய பாதுகாப்பு குறித்து ஒய்வு பெற்ற ராணுவத் தளபதி டி எஸ் ஹூடா வெளியிட்டுள்ள அறிக்கையை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த அறிக்கை குறித்து விரிவாக விவாதித்து காங்கிரஸ் கட்சி சில ஆவோசனைகளை வழங்கும் என்றும் பா சிதம்பரம் தெரிவித்தாா் மூன்று மக்களவை தொகுதியிலும் போட்டியிடும் ஆம்ஆத்மி கட்சி வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் கோபால் ராய் பரிதாஃபாத் தொகுதியில் நவின் ஜெய்ஹிந்தும் அம்பாவா தொகுதியில் பிரிதிவி ராஜூம் கா்னல் தொகுதியில் கிருஷ்ணன் குமார் அகா்வாலும் போட்டியிடுவார்கள் என தெரிவித்துள்ளா் ஆம்ஆத்மி கட்சி மற்றும் ஜனநாயக் ஜனதா கட்சி கூட்டணி ஹரியானா மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்றன ஆம்ஆத்மி கட்சி மூன்று தொகுதியிலும் ஜனநாயக் ஜனதா கட்சி ஏழு தொகுதியிலும் போட்டியிடுகிறது மக்கள் சேவை தினமான இன்று மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவர்களின் கடினமான உழைப்பு நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறது என்று அவர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் வலிமையான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதில் சர்தார் பட்டேல் மேற்கொண்ட சிறப்புமிக்க பணிகளையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார்

பீஜப்பூர் மாவட்டம் பாஸ்டர் பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் கோவர்தன் தாக்குதல் முன்பு இவர்கள் அனைவரும் சரணடைந்தனர் மாநில அரசின் மறுவாழ்வு கொள்கையின் அடிப்படையில் இவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று காவல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனா் புனித வெள்ளியன்று சிலுவையில் அறையப்பட்ட யேசுகிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தினம் ஈஸ்டர் பண்டிகையாக இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்களால் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் கிறிஸ்துவர்களின் புண்ணியத்தலமாக விளங்கும் வேளாங்கண்ணின் இன்று அதிகாலை ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதற்காக பேராலயத்தின் கலையரங்கில் நேற்றிரவு பதினொன்றரை மணி முதல் பாஸ்காதிருவிழிப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் கைகளில் மெழுமுவர்த்திகளை ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர்

ஈஸ்டர் பண்டிகையையொட்டி இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணிவரை வேளாங்கண்ணி பேராவயத்தில் தமிழ் மலையாளம் கொங்கனி ஆங்கிலம் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி தொடங்கும் என்று தொழில்நுட்பக் கல்வி இயக்குனரகம் அறிவித்துள்ளது

சந்தோஷ் கால்பந்து போட்டியில் முப்படைகள் அணி கோப்பையை வென்றுள்ளது லூதியானாவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்த அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் பஞ்சாபை வென்றது